இனி விரிவான செய்திகள் நாட்டுக்கும் மனித சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அரசினால் மட்டும் இதனை நிறைவேற்ற முடியாது என்றும் இங்கு பயிலும் இளைஞர்கள் மூலமாகத்தான் இது நிறைவேறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு புதிய கண்டுபிடிப்புகள் அடித்தளமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய தொழில்நுட்பக் கழகங்களில் பயிலும் மாணவர்களின் சாதனைகளைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் சர்வதேச அளவில் தரமான பாதுகாப்பு தளவாடப் பொருட்களின் தேவை இருப்பதால் அதன் ஏற்றுமதியை அதிகரிக்குமாறு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளை அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் இன்று பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பேசிய அவர் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு அரசு அனைத்து வகையிலும் உதவி செய்யும் என்று கூறினார்

நாடாளுமன்றத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு திருத்த சுட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவருமான திரு ராம்விலாஸ் பஸ்வான் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தில்லியில் கட்சி தொண்டர்களிடையே பேசிய அவர் இதன் மூலம் பின்தங்கிய சமுகத்தினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆர்வம் காட்டி வருவது நிருபணமாகியுள்ளதாக கூறியுள்ளார் இச்சட்டத்தில் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கும் பிரிவு நீக்கப்பட்டது குறிப்பிடதக்கது குடியரசு துணை தலைவராக திரு வெங்கையா நாயுடு பொறுப்பேற்று இன்றுடன் ஒராண்டு நிறைவடைகிறது

தாம் பங்கேற்றுள்ள நிகழ்ச்சிகளில் தன்னம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ளுமாறு மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளார் அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றம் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற பேரணியில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜுவ் காந்தி பிரதமராக இருந்த போதுதான் இந்த கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வரும் காங்கிரஸ் பங்களாதேஷிலிருந்து சுட்டவிரோதமாக குடி பெயர்வோர் குறித்து தங்கள் நிலையை தெரிவிக்கவில்லை என கூறினார் ஐ நா வானொலியில் வாராந்திர ஹிந்தி செய்தி அறிக்கை ஒலிபரப்பு தொடங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்

ஐ நா வில் ஹிந்தியை அலுவல் மொழியாக அறிவிப்பதற்குத் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் வங்கியில் இரண்டு மில்லியன் டாலர் அளவிற்கு மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நீரவ் மோடியின் சகோதரி மற்றும் சகோதரருக்கு மும்பை பொருளாதார குற்ற தடுப்பு நீதிமன்றம் சம்மன் வழங்கியது

நீதிமன்றத்தில் ஆஜராக தவறினால் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பெய்த கனமழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் எதிர்கட்சி தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாவா உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இடுக்கியில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் இறங்க முடியாததால் பின்னர் வயநாடு சென்று அங்குள்ள சூழலை ஆய்வு செய்தனர் எர்ணாகுளத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கும் அவர்கள் சென்றனர்

நிலைமையை சீர்செய்யும் பணியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை கொச்சி சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் நிவாரண முகாம்களையும் பார்வையிடுகிறார் பின்னர் மாலையில் திரு ராஜ்நாத் சிங் மாநில அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது

கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் மாற்றப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது

இதற்கான அறிவிக்கையை மறைமுக வரி வசூல் வாரியம் வெளியிட்டுள்ளது மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு சுற்றுப் பயணம் மேற்கொள்வதற்கு வசதியாக கொல்கத்தாவில் விசா அலுவலகத்தை இஸ்ரேல் திறந்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் துதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு வர்த்தகம் சுற்றுவா மாநாடு போன்றவற்றுக்காக செல்ல விரும்புகிறவர்களுக்கு விசா வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

வியட்நாம் ஒபன் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் தெற்றய்ராம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்